தமிழகத்தின் பல்வேறுபகுதிகளிலும் அரசியல் கட்சித்தலைவர்கள் இன்றதீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

திருரஜினிகாந்திற்குஅறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின்போது முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகுறித்து

மேலும் திமுகவின் நட்சத்திரபேச்சாளர் பட்டியலிலிருந்துஅவரதுபெயரைநீக்கியும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதகுறித்துஅவர் அளித்தவிளக்கம் திருப்திகரமாக இல்லையென்றுகூறியுள்ளதேர்தல் ஆனையம் எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது பெண்களின் கண்ணியத்திற்குகுறைவு ஏற்படுத்தும் வகையிலோ ஆபாசமான அவதுறானவகையிலோபிரச்சாரம் மேற்கொள்ளாமல் கவனத்தடன் செயல்படவேண்டும் எனவும் ஆ ராசாவிற்குஅறிவுறுத்தியுள்ளது

மேலும் இந்தமனுவைநாளைஅவசரவழக்னகவிசாரிக்கவேண்டும் எனவும் ஆ ராசாதரப்பில் வலியுறத்தப்பட்டது ஆனால் நீதிபதிகள் இதனைஏற்கமறுத்துவிட்டனர்

தமிழகசட்டப்பேரவைத் தோதலுக்கானபிரச்சாரம் இறுதிகட்டத்தைஎட்டியுள்ளது பல்வேறுஅரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிரவாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டுவருகின்றனர் திருக்கோவிலூரில் பிஜேபிமற்றும் கூட்டணிவேட்பாளர்களைஆதரித்துபிரச்சாரம் மேற்கொண்டபிஜேபி முத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருஅமித்ஷா பிஜேபிதலைமயிலானமத்தியஅரசும் அஇஅதிமுகதலைமையிலானதமிழகஅரசும் மாநிலத்திற்குதேவையானபல்வேறுவளர்ச்சிதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாககூறினார்

தேயிலைத்தோட்டதொழிலாளர்களுக்கும்பளஉயர்வு மேறம் அளிக்கப்படுவதடன் உதகையில் புதியசந்தைவளாகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்தியாவில் ஒருமொழிகொள்கைஒருபோதும் எடுபடாதுஎன்றும் அவர் தெரிவித்தார் தின்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிதிமுகவேட்பாளருக்குஆதரவு திரட்டியஅக்கட்சியின் மகளிர் அனிசெயலாளர் திருமதிகளிமொழி மத்திய மாநிலஅரசுகள் தமிழகமக்களுக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் எதிராகசெயல்பட்டுவருவதாககூறினார்

தலைமநீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமயிலானஅமர்வு முன்பு இன்றுவிசாரணைக்குவந்தது அப்போது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் பிரச்சாரத்தின்போது ஒட்டுமொத்தசாலையநீண்டநேரம் போக்குவரத்திற்குதடுக்க்கூடாதுஎன்றுகாவல்துறைக்குஅறிவுறுத்தியநீதிபதிகள் பொதுமக்களுக்குபெரியஅளவிலானபாதிப்பு ஏற்படாமல் இருப்பதைஉறுதிசெய்யஉத்தரவிட்டுவழக்கைமுடித்துவைத்தனர்

திரைப்படத் துறையின் உயரியவிருதானதாளகேப் பால்கேவிருதுநடிகர் ரஜினிகாந்திற்குஅறிவிக்கப்பட்டுள்ளது புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமம்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர்

தமிழகத்தில் திலகம் சிவாறிகனேசன் இயக்குநர் பாலச்சந்தர் நடிகர் ஆகியோருக்குபிறகுதற்போதுதிருரஜினிகாந்திற்குபால்கேவிருதுவழங்கப்படுகிறது

எடப்பாடிபழனிசாமி தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்ன் திரு பிரனஷ் ஜவ்டேகா் திமுகதலைவா் திரு